ராஜிநாமாஏற்கப்படாததுகுறித்துஉச்சநீதிமன்றத்தில் வழக்குதொடா்ந்துள்ளதைஅடுத்து அங்குஅரசியல் சூழ்நிலைபரபரப்பாகியுள்ளது

ாடுபட்டதால் அவைபிற்பகல் இரண்டுமணிவரைஒத்திவைக்கப்பட்டது

இந்தியா ரஷ்யா இடையேயானமுக்கியபொருளாதாரஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது

தடைபட்டஆட்டம் இன்றுதொட்கிறது

மும்பைஹோட்டலுக்கு இன்றுகாலைவந்தகர்நாடககாங்கிரஸ் மூத்தஉறுப்பினர் திரு டி கேசிவக்குமார் உள்ளேநுழைவதற்குமும்பைகாவல்துறையினர் மறுத்துவிட்டனர் அங்கு தங்கியுள்ளபேரவைஉறுப்பினர்களையும் சந்திப்பதற்குகாவள்கள் அனுமதிஅளிக்கவில்லை இதனிடையேராஜிநாமாசெய்தஉறுப்பினர்கள் தங்களதுஉயிருக்குஆபத்துஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சா் திருஎச் டி குமாரசாமிமற்றும் காங்கிரஸ் மூத்தஉறுப்பினா் திருசிவக்குமாா் ஆகியோா் தங்களைசந்திப்பதற்குஅனுமதிஅளிக்கக்கூடாதுஎன்றுமும்பைகாவல்துறைஆணையருக்குஎழுத்து மூலம் புகார் அளித்துள்ளனர் அவர்களைசந்திக்கவிரும்பவில்லைஎன்றும் அவர்கள் கூறியுள்ளனர் இதனையடுத்துஅந்தவளாகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

இதனிடையேராஜிநாமாசெய்தபத்துஉறுப்பினா்களின் ராஜிநாமா வைபேரவைத் தலைவர் ஏற்காததுதொடர்பாகஉச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளமனுநாளைவிசாரணைக்குஎடுத்துக் கொள்ளப்படுகிறது கர்நாடகபிஜேபிசட்டமன்றஉறுப்பினர்கள் இந்நிலையில் பேரவைவளாகத்தில் அரசுக்குஎதிராகதர்ணாபோராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்றுமாலைஅக்கட்சியின் மூத்ததலைவா் திருளடியூரப்பாதலைமையில் அம்மாநிலஆளுநரைசந்திக்க இருப்பதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன கர்நாடகஅரசியல் குழ்நிலைகுறித்தவிவகாரம் இன்றுநாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது மாநிலங்களவை இன்றுகாலைகூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிஜேபி க்குஎதிராககோஷம் எழுப்பிக்நாடகஅரசியல் விவகாரம் குறித்துஉடனடியாகஅவையில் விவாதம் நடத்தவேண்டுமென்றுவலியுறத்தினா் இதற்குஅனுமதிமறுக்கப்பட்டதைஅடுத்து

புதுதில்லியில் நேற்றுநடைபெற்றபயிலரங்கு ஒன்றில் பேசியஅவர் மாநிலஅரசுகள் தங்களதுஅதிகாரத்துக்குஉட்பட்டதரப்பினரிடம் கல்விக் கொள்கைதொடர்பாக ஆலோசித்துகருத்துக்களை மத்திய அரசுக்குதெரியப்படுத்தவேண்டு மென்றுகூறினார் அடுத்தஐந்துஆண்டுகளுக்குகல்வித்துறையில் மேற்கொள்ளப்படவேண்டியதிட்டங்கள் குறித்துஅரசுவல்லுநா்களுடன் ஆலோசித்துவருவதாகக் கூறினார் கல்வித்துறையில் ஏற்படும் மாற்றங்களால் புதிய இந்தியாவிற்குவலுவானஅடித்தளம் உருவாகும் என்றுஎதிர்பார்ப்பதாகஅவர் தெரிவித்தார்

சிஜ உத்திரபிரதேசத்தில் சட்டவிரோதசுரங்கங்கள் தொடர்பானமுறைகேடுகளில் இன்று மூன்றுமாவட்டங்களில் அதிரடிசோதனைமேற்கொண்டுள்ளது ஹாமிர்பூர் பத்தேபூர் மற்றும் பலஞ்ச்சார் ஆகியமாவட்டங்களில் இந்தசோதனைமேற்கொள்ளப்பட்டுவருகிறது முறைகேடுகள் தொடா்பாக மூன்றுமுதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன

இந்தியா ரஷ்யாவிற்கிடையிலானபொருளாதாரம் குறித்தமுக்கியப் பேச்சுவார்தை இன்றுதில்லியில் தொடங்கியது இந்தப் பேச்சுவார்த்தையில் நித்திஆயோக் துணைத் தலைவா் திருராஜிவ் குமாா் மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரவளா்ச்சிக்கானதுணைஅமைச்சா் திருதிமுர் மேக்சிமவ் கலந்துகொண்டுள்ளனா் போக்குவரத்து உள்கட்டமைப்பு தொழில்நட்பம் வேளாண்மைஉள்ளிட்ட ஆறு முக்கியதுறைகளில் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்வதுதொடர்பாகஒப்பந்தங்கள் கைபெழுத்தாகும் ரஷ்பாவுடன் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது இந்திய ரஷ்ய இடையிலானமுதலாவதுபொருளாதாரப் பேச்சுவார்த்தைசெயின்ட் பீட்டர்ஸ் பார்க்கில் கடந்தஆண்டுநவம்பர் மாதம் நடைபெற்றது இந்தியா இந்தோனேஷியா இடையேவாத்தகஉறவைமேலும் வலுப்படுத்துவதற்குபல்வேறுதுறைகளில் புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் செய்தகொள்ளப்பட இருப்பதாகமத்தியவா்த்தகம் மற்றும் தொழில்துறைஅமைச்சா் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா்

வாகனஉற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் மருந்துபொருட்கள் உற்பத்தி உயிரிதொழில்நுட்பம் மற்றும் சுகாதாரசேவைகளில் அந்நாட்டுடனானஏற்றுமதிஅதிகரிக்கவாய்ப்பு உள்ளதாகக் கூறினார்

இந்தியாவிலிருந்து இறக்குமதிசெய்யப்படும் சர்க்கரைக்கானவிலையைகுறைக்க இந்தோனேஷியாஒப்புக் கொண்டதாகஅவர் குறிப்பிட்டார் இந்தியஎல்லைப்பகுதியில் உள்ளகர்த்தார்பூரில் உள்ளகுருத்வாரா விற்கு இந்தியர்கள் சென்றுவருவதற்கானசாவைப் பணிகள் விரைவில் நிறைவுபெறும் என்றுவெளியுறவுத்துறைஅமைச்சகம் கூறியுள்ளது இந்தகுருத்வாராவிற்குயாத்திரிகள்கள் ஆண்டுமுவதும் எளிதாகசென்றுவருவதற்குபாதுகாப்பானஏற்பாடுகள் செய்யப்பட்டள்ளதாகஅதிகாரப்பூர்வவட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியநிலம் மற்றும் துறைமுக ஆணையம் இதற்கானபணிகளைமேற்கொண்டுவருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது நான்குவழிச் தேசியநெடுஞ்சாலைஆணையத்தால் சாலைஅமைக்கப்பட்டுவருவதாகவும் இந்தியஎல்லைப்பகுதியின் கடைக்கோடிவரைவாகனங்கள் சென்றுவருவதற்குவசதிசெய்யப்பட்டுள்ளதாகவம் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

யாத்திரையின்போதுஉடல்நலம் குன்றியஒன்பதபேர் உடனடியாக கஷ்மீரில் உள்ள அரசுமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களுக்குசிறப்பு சிகிச்சைஅளிக்கப்பட்டுவருவதாககோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அனைத்துகுடிமக்களுக்கும் வீட்டுவசதியைஉறுதிப்படுத்தமத்தியஅரசுகடமைப்பட்டுள்ளதாகமத்தியநகர்ப்புற மேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திருஹர்தீப்சிய் பூரிகூறியிருக்கிறார்

இந்த இலக்கைஅரசுநிச்சயம் அடையும் என்றும் அவர் நம்பிக்கைதெரிவித்தார்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டிகள் குறித்தசெய்திகள் சவுண்ட்பைட் பாட்டு உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் நடைபெற்றஇந்தியா நியுசிலாந்துஅணிகளுக்கு இடையேநேற்றுமழைகாரணமாகதடைபட்டமுதலாவதுஅரை இன்றுமீண்டும் இறதிஆட்டம் தொடர்ந்துநடைபெறும்

இந்தியபந்துவீச்சாளர்கள் சிறப்பாகபந்துவீசிநியூசிலாந்துவீரர்கள் ரன் குவிக்க இயலாமல் கட்டுப்படுத்தினர்